இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார்

வேட்பு மனுக்கள் தாக்கல்செய்ய இன்று கடைசிநாள்

நியமிக்கப்பட்டதன் அறிவிக்கையை சட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கு ஊக்கம் அளிக்கும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் விஞ்ஞான் பவனில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் ஆகியோரும் கலந்தகொள்கின்றனர் இத்தொழில் துறையினருக்கு எளிதில் கடன் வசதி வழங்குவது சந்தை அணுகுமுறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் அப்போது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது

வேலைவாய்ப்புக்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்து நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய அளவில் பங்களிக்கும் குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறைக்கு இத்திட்டம் உத்வேகம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெிக்க அதிபா் திரு டொனால்டு டிரம்ப் பிரதம் திரு நரேந்திர மோடியுடன் தொடா்புகொண்டு இருநாடுகளுக்கும் இடையிலான வாத்தக பிரச்னைகள் குறித்து பேச்சு நடத்தியதாக அதிபர் மாளிகை அதிகாரிகள் நேற்றிரவு தெரிவித்தனர் இந்தியா அமெரிக்காவின் மதிப்புமிக்க கூட்டாளி என்றும் இருநாடுகளும் பேச்சுக்கள் நடத்தி வருவதாகவும் அதிபர் மாளிகை முதன்மை பொருளாதார ஆவோசகர் திரு வாரி குட்வோ தெரிவித்தாா் இரு தலைவர்களும் எப்போது பேசினார்கள் என்பது பற்றி அவர் தெளிவுப்படுத்தவில்லை இரு தலைவாகளுக்கும் இடையேயான பேச்சுக்களின் விவரங்களையும் அவா் அளிக்கவில்லை இதனிடையே இருதரப்பு வர்த்தகம் தொடர்பான சில பிரச்னைகளை தீர்ப்பதற்கான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்தியாவும் அமெிக்காவும் கருத்து பரிமாற்றம் செய்துள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சா் திரு சுரேஷ் பிரபு சென்ற சனிக்கிழமை புதுதில்லியில் தெரிவித்திருந்தாா் எஃகு மற்றும் அலுமினிய உற்பத்தி பொருட்கள்மீது அமெரிக்கா விதித்துள்ள அதிக வரியை விலக்கிக்கொள்வது சில உள்நாட்டு பொருட்களுக்கு அளிக்கப்பட்ட ஏற்றுமதி பயன்களை மீண்டும் தொடருவது போன்றவற்றுக்காக இந்தியா சாா்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது அமெரிக்கா தரப்பிலிருந்து அந்நாட்டின் விவசாய பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் மருத்துவ கருவிகள் ஆகியவற்றுக்கு மேலும் அதிக அளவு சந்தை வசதி தேவை என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது ஐம்மு கஷ்மீரின் கிஷ்ட்வார் நகரில் அம்மாநில பிஜேபி செயலாளர் திரு அளில் பாரிஹர் அவரது சகோதரர் அஜித் பாரிஹர் ஆகியோர் அடையாளம் தெரியாதவர்களால் நேற்று கட்டுக் கொல்லப்பட்டனர் இவர்கள் இருவரும் தங்கள் கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது அடையாளம் தெரியாத சிலர் இவர்களை நெருக்கத்திலிருந்தே சுட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன பிஜேபி மாநில செயலாளர் துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்திலேயே உயிரிழந்தார் அவரது சகோதரர் மருத்துவமனைக்கு கொண்டும் செல்லும் வழியில் உயிரிழந்தார் இவர்களை சுட்டவர்களை கண்டுபிடிக்க அளவிலான தேடுதல்நடவடிக்கை பெரிய மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிஷ்ட்வார் நகிலும் அதன் கற்றப்புற பகுதிகளிலும் சுட்டம் ஒழுங்கை பராமரிக்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

இந்த சம்பவத்திற்கு காரணமானவா்களை கண்டுபிடித்து நீதியின் முன் நிறுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷா இந்த சம்பவம் கோழழத்தனமான மனித குலத்திற்கே வெட்கக்கேடான செயல் என்று கூறியுள்ளார் பிஜேபி பொது செயலாளா திரு அசோக் கவுல் இந்த கொலைகளுக்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து தகுந்த தண்டனை அளிக்கவேண்டும என்று கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்வா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எம் ஒய் தாரிகாமி மாநில காங்கிரஸ் தலைவர் திரு குவாம் அகமது மிர் ஜம்மு மாகாண தேசிய மாநாட்டு கட்சித்தலைவா திரு தேவேந்திர ராணா ஆகியோர் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் போட்ஸ்வானாவில் உள்ள இந்திய சமுதாயத்தினர் அந்நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஆற்றிவரும் பங்களிப்பை குடியரசு துணைத் தலைவா் திரு எம் வெங்கையா நாயுடு பாராட்டியுள்ளார் போட்ஸ்வானா அரசின் சமூக பொருளாதார நலன் மற்றும் அறக்கட்டளை திட்டங்களுக்கு இந்திய சமுதாயம் அளித்துவரும் ஆதரவுக்காகவும் அவர் பாராட்டுத் தெரிவித்தார் கோபோரோன் என்ற இடத்தில் நேற்று போட்ஸ்வானாவில் உள்ள இந்திய வம்சாவழியினரிடையே அவர் உரையாற்றினார்

மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு கிருஷன் பால் குர்ஜார் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் சத்திஷ்கில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட சட்டப்பேரவை தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாளாகும்

இம்மாநில சுட்டப்பேரவை தேர்தல் தயார்நிலை குறித்து தேர்தல் ஆணையத்தின் முழு அமாவு ராய்ப்பூரில் நேற்று விரிவான ஆய்வுகளை நடத்தியது

மத்திய நிதியமைச்சகம் இதுகுறித்த அறிவிக்கையை வெளியிட்டள்ளது கங்கவரி விதிப்பு நடைமுறைக்கான காலக்கெடுவை நீட்டிக்குமாறு மத்திய வர்த்தக அமைச்சகம் நிதியமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்திருந்தது

தீவிரவாதிகள் குழு ஒன்று கிராமத்தில் நுழைந்து அப்பாவி மக்களை கட்டுக்கொன்றதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்தில் பலர் காயமடைந்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் சும்பவத்திற்கு காரணமானவா்கள் அடையாள காணப்படாத நிலையில் உல்ஃபா தீவிரவாதிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அசாம் முதலமைச்ச் திரு சா்பானந்த் சோனோவால் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளாா் தீவிரவாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

மத்திய சட்ட அமைச்சகம் இந்த நியமனத்திற்கான அறிவிக்கையை நேற்று வெளியிட்டது சென்ற செவ்வாய்கிழமை தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலாள உச்சநீதிமன்ற கொலிஜியம் இந்த நீதிபதிகளின் பெயரை பதவி உயர்வுக்கு பரிந்துரை செய்திருந்தது நீதிபதிகள் திரு ஹேமந்த் குப்தா திரு அஜய் ரஸ்தோகி திரு எம் ஆர் ஷா திரு ஆர் கபாஷ் ரெட்டி ஆகியோர் இந்த பதவி உயர்வை பெறுகின்றனர்

இரண்டாம் உலகப்போரின்போது இங்கிலாந்து தரப்பில் போரில் பங்கேற்று ஓய்வூதியம் பெறாமல் இருக்கும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஆதரவளிக்கும் திட்டத்தை இங்கிலாந்து அறிவித்துள்ளது அந்த காலக்கட்டத்தில் இங்கிலாந்து ஆயுதப்படையினருக்கு வழங்குவது போன்ற ஒய்வூதியமும் இதர பயன்களும் இந்த இந்திய வீரர்களுக்கு வழங்க இத்திட்டம் வகை செய்கிறது இரண்டாவது உலகப்போரில் பங்கேற்ற இந்தியா மற்றும் இதர காமன்வெல்த் நாடுகளை சேர்ந்த முதுபெரும் வீரர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சிி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக இங்கிலாந்தின் சர்வதேச மேம்பாட்டு அமைச்சர் திருமதி பென்னி மோர்டான்ட் தெரிவித்துள்ளார்

ஆந்திர பிரதேச முதலமைச்சரும் தெலுங்குதேச கட்சி தலைவருமான திரு என் சந்திரபாபு நாயுடு நேற்று புதுதில்லியில காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்தார் பின்னா் இருவரும் செய்தியாளா்களிடம் பேசினா் அப்போது ஜனநாயகத்தை பாதுகாக்க தாங்கள் ஒன்று சேர்ந்திருப்பதாக திரு ராகுல் காந்தி கூறினார் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றுசேர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் திரு சந்திரபாபு நாயுடு பேசுகையில் பழையவற்றை மறப்பதற்கான அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது ஒன்றுசேருவது ஜனநாயக கட்டாயம் என்றும் கூறினார் முன்னதாக திரு சந்திரபாபு நாயுடு தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் திரு ஃபரூக் அப்துல்லா ஆகியோரை சந்தித்து பேசினார்

அஸ்கா மற்றும் பாட்ராவூர் பகுதகளில் புயவால் ஏற்பட்டுள்ள பாதிப்புக்களை குழுவினா் மதிப்பீடு செய்தனர் இந்த குழுவின் புயல் பாதித்த கஜபதி மாவட்டத்திற்கு இன்று செல்கின்றனர் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளான இந்தோனேஷியாவின் வயன் ஏர்ஜெட் விமானத்தின் மிக முக்கியமான கறுப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் தரையிறங்கும் அமைப்பின் பகுதி ஒன்றையும் மீட்பு படையினர் கண்டுபிடித்திருப்பதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர்

இந்த விமானத்தின் முக்கிய உடல் பகுதியை கண்டுபிடிக்கும் பணியில் தேடும் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் விபத்தில் உயிர் தப்பியவர்கள் எவரும் இல்லை என்றும் உயிரிழந்தவர்களின் உடல் பாகங்கள் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது